மக்களவைத் தொகுதிகளில் நாளைவாக்குப்பதிவுக்குத் தேவையானஅனைத்துஏற்பாடுகளும் தயார் நிவையில் உள்ளதாகதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

வேறுர் மக்களவைத் தொகுதியில் கணக்கில் வராதபணம் கைப்பற்றப்பட்டதைஅடுத்துஅ்நததொகுதியில் தேர்தல் ரத்துசெய்யப்பட்டள்ளது

வாக்குப்பதிவு தற்போதுநடைபெற்றுகொண்டிருக்கிறது

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன

வாக்குப்பதிவுக்குத் தேவையானஅனைத்துஏற்பாடுகளும் தயாா் நிலையில் உள்ளதாகதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

அஸ்ஸாம் பீகா் ஒடிஸாஆகியமாநிலங்களில் தலாஐந்துதொகுதிகளிலும் சத்திஷ்கா் மேற்குவங்கம் ஆகியமாநிலங்களில் தவா மூன்றுதொகுதிகளிலும் நாளைவாக்குப்பதிவு நடைபெறுகிறது

நாளைவாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் துணைராணுவப் படையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வாக்குப்பதிவுக்கானமின்னனுஎந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்குபாதுகாப்புடன் கொண்டுசெல்லப்படுகின்றன தமிழகத்தில் நாளைவாக்குப்பதிவு நடத்துவதற்கானஅனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்தியப்பிரதசாஹு கூறியிருக்கிறார்

வேலூர் மக்களவைத் தொகுதிக்கானதேர்தல் ரத்துசெய்யப்பட்டுள்ளது நாளைவாக்குப்பதிவு நடைபெறவிருந்தநிலையில் தேர்தலைத்துசெய்துநேற்றிரவு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது

தேர்தலுக்குபணம் கொடுப்பதாகஎழுந்த புகார் அடிப்படையில் தேர்தல் ரத்துசெய்யப்பட்டமுதல் தொகுதிவேலூர் தொகுதிதான் என்பதுகுறிப்பிடத்தக்கது வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் ரத்துசெய்யப்பட்டாலும் அதற்குஉட்பட்டகுடியாத்தம் ஆம்பூர் சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத் தேர்தல் வாக்குப்பதிவு அறிவித்தபடிநாளைநடைபெறும் என்றுதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிரு சத்யபிரதசாஹூ தெரிவித்துள்ளார் வருமானவரித்துறையினர் கொடுத்தஅறிக்கையின் அடிப்படையில் வேலூர் மக்களவைத் தொகுதிதேர்தல் மட்டும் ரத்துசெய்யப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார் தமிழ்நாட்டில் தூத்துக்குடமக்களவைத் தொகுதிதிமுகவேட்பாளா் திருமதிகனிமொழிஅந்ததொகுதியில் தங்கியிருக்கும் வீட்டில் வருமானவரித்துறைஅதிகாரிகள் சோதனைநடத்தினார்கள் இரண்டுமணிநேரம் இந்தசோதனைநடைபெற்றது இந்தசோதனைக்குதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேண்டுமென்றேகுறிவைத்துஎதிர்க்கட்சியினரின் வளாகங்கள் சோதனையிடப்படுவதாககுற்றம்சாட்டியுள்ளஅவர் அதேதொகுதியில் போட்டியிடும் பிஜேபிவேட்பாளரின் வளாகத்தில் ஏன் சோதனைநடத்தவில்லைஎன்றுகேள்விஎழுப்பியுள்ளார்

நாளைதேர்தல் நடைபெறவுள்ளதேனிமக்களவைத் தொகுதிக்குள் இந்தஆண்டிப்பட்டிசட்டப்பேரவைத் தொகுதியும் இடம்பெற்றுள்ளது

பீகா் மாநிலம் கத்திகா் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோதுகாங்கிரஸ் தலைவர் திருநவ்ஜோத்சிங் சித்துவெளியிட்டஆட்சேபகரமாககருத்துக்களுக்காகஅவருக்குஎதிராகமுதல் தகவல் அறிக்கைபதிவு செய்யப்பட்டுள்ளது

இந்தோனேஷியாவில் புதியஅதிபர் உள்ளாட்சிப் பதவிகள் முதல் வரைஉறுப்பினர்களைதேர்ந்தெடுப்பதற்கானதேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கிநடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

இதுவரைவெளியானகருத்துகணிப்புகள் தற்போதையஅதிபா் திருஜோக்கோவிடோடோவெற்றிபெறுவார் என்றுதெரிவிக்கப்பட்டபோதிலும் முன்னாள் அதிபர் ராணுவதளபதிபிரபவோசுபியான்டோ வின் கடுமையானஎதிர்ப்பைஅவர் சந்திக்கநேரிடும் என்றுதெரிவிக்கின்றன

வாக்குப்பதிவு முடிந்தவுடனேயேதே்தல் தெரியவந்துவிடும் என்றாலும் மேமாதம் முடிவு வரைஅதிகாரப்பூர்வமுடிவு அறிவிக்கப்படமாட்டாதுஎன்றுதெரிகிறது

நிலவரத்தைஅரசுஉன்னிப்பாககண்காணித்துவருகிறதுஎன்றும் பாதிக்கப்பட்டபகுதிகளுக்குத் தேவையானஉதவியைஅரசுவழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்குதமதுஆழ்ந்த இரங்கலையும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

மேற்குப் பகுதியில் உருவாகியுள்ளபருவநிலைமாற்றம் காரணமாக ஜம்மு கஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா தில்லி இமாக்கவபிரதேசம் குஜராத் மகாராஷ்டிராமற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் மழழபெய்தள்ளதாக இந்தியவானிலைஆய்வு மையஅதிகாரிதெரிவித்துள்ளார் நாட்டின் கிழக்குப் பகுதியிலும் உத்திரபிரதேஷ் பீகா் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இன்றுமழை இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் தலைநகர் தில்லியில் நேற்று இரவு பலத்தகாற்றுடன் பல இடங்களில் மழைபெய்தது

தொடர் பிரார்த்தனை உணவு வழங்குதல் மற்றும் ரதஊர்வலங்கள் இந்நாளில் நடத்தப்படுகிறது குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத் தலைவர் திரு

பிரதம் திருநரேந்திரமோடி தமிழகமுதலமைச்சர் திரு

பகவான் மகாவீர் போதனைகள் நமதுகலாச்சாரபாரம்பரியத்தைசெழுமைப்படுத்தியுள்ளனஎன்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன